பஞ்சாயத்துதலைவர்களுடன் பிரதமர் காணொலிகாட்சிவாயிலாக ஆலோசனைநடத்தினாா்

தொற்றுக்கானபரிசோதனையைஅதிகரிக்கமுன்னுிமைஅளிக்கப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்து ள்ளது

இந்தியாகூறியுள்ளது

விடுபட்டமாநிலமாகமாறியுள்ளது

தேசிய பஞ்சாயத்துராஜ் தினம் இன்றுகொண்டாடப் படுவதையொட்டி இந்தகலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்யப்பட்டிருந்தது

சிறப்பாகசெயல்பட்ட பஞ்சாயத்துகளுக்கான மூன்றுவிருதுகளும் இன்றுவழங்கப்பட்டது

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைதெரிவித்தஉயர்நிலைக்குழுவின் தலைவர் நோய் தொற்றுக்கானபரிசோதனைய அதிகரிப்பதற்குஉயர் முன்னுரிமைஅளிக்கப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா் நாடுமுழுவதும் ஐந்துலட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப் பட்டிருப்பதைஅவர் சுட்டிக்காட்டினார் இந்தஎண்ணிக்கையை அதிகரிப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக இந்தநோய் தொற்றபரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டாள்

இந்தநோயைகட்டுப்படுத்துவதற்கானகண்கானிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் இந்தநோய் தொற்றுகுறித்துபொதுமக்கள் கொள்ளத் அச்சம் தேவையில்லைஎன்றுளய்ம்ஸ் மருத்துவமனைகேட்டுக் கொண்டுள்ளது இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்துவருவதையும் எய்ம்ஸ் மருததுவமனைசுட்டிக்காட்டியுள்ளது

இந்ததொற்றைகட்டுப்படுத்துவதுதொடர்பாகசார்க்நாடுகளின்சுகாதாரத்துறைஅமைச்சர் கள்மற்றும்பிரதிநிதிகள்கூட்டம்காணொலிக்காட்சிவாயிலாகநடைபெற்றது இதில்இந்தியாசார்பில்சுகாதாரசேவைகள்தலைமைஇயக்குநர் எய்ம்ஸ்மருத்துவமனைநிபுணர்கள்மற்றும்இந்தியமருத்துவஆராய்ச்சிக்கவுன்சில்வல்லுநர்கள் பங்கேற்றதாகவெளியுறவுஅமைச்சகம்தெரிவித்துள்ளது இந்தகூட்டத்தில்இந்தியாவில்இந்ததொற்றைக்கட்டுப்படுத்தமேற்கொள்ளப்படு ம்நடவடிக்கைகள்குறித்துஎடுத்துரைக்கப்பட்டது இந்தியாவில்பின்பற்றப்படும்தடுப்பு முன்னெச்சரிக்கைமற்றும்சிகிச்சைநடைமுறைகள்குறித்துசார்க்நாடுகளுடன்தகவல்களைப்பகி ர்ந்துகொள்ளப்படும்என்றும்இந்தியாசார்பில்தெரிவிக்கப்பட்டது

இந்தமாநிலத்தில்ஏற்கெனவேஇருவருக்குதொற்றுபாதிப்புஉறுதிசெய்யப்பட்டுஇருந்த து அவர்கள்இருவரும்தற்போதுமுழுஉடல்நலம்பெற்றுவீடுதிரும்பிஇருப்பதாகமாநிலமுதலமை ச்சர்திரு பிப்லப்குமாப்தேப்தெரிவித்துள்ளார் மாநிலத்தில்இந்ததொற்றைத்தடுக்கவும்கட்டுப்படுத்தவும்பாடுபட்டுவரும்மருத்துவர்க ள் சுகாதாரப்பணியாளர்கள் உள்ளிட்டோருக்குநன்றிதெரிவித்துக்கொள்வதாகட்விட்டரில்திரு

கோவாவில் பேரும்மணிப்பூரில்இருவரும்இந்ததொற்றால்பாதிக்கப்பட்டிருந்தநிலையில்அவர்கள்அனை வரும்குணமடைந்துவீடுதிரும்பியதால்அந்தமாநிலங்கள்இந்ததொற்றில்இருந்துவிடுபட்டமா நிலங்களாகமாறின நாட்டில்சிக்கிம்மாநிலத்தில்மட்டுமேஇதுவரையாருக்கும்இந்ததொற்றுஉறுதிசெய்யப் படவில்லை

இந்ததகவல்கள் மூன்று புள்ளிளட்டுநாட்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என்றஉத்தேசமானகணிப்பில் சிலஊடகங்கள் வெளியிட்டதகவல்கள் என்றும் அதுதவறானதுஎன்றும் மத்தியக்குழுவிளக்கம் அளித்துள்ளது மும்பையில் நெரிசல் மிகுந்தபகுதிகளில் தனிமைப்படுத்தல் வசதிகளைஅதிகரிக்குமாறுமாநிலஅரசை மத்தியக்குழுகேட்டுக் கொண்டுள்ளது மகாராஷ்டிராஅரசுகண்காணிப்பு சோதனைமற்றும் சிகிச்சைநடை முறைகளைமேம்படுத்திவருவதாகமத்தியக்குழுவின் கூட்டத்திற்குபிறகுஅந்தமாநிலசுகாதாரத்துறைஅமைச்சா் திரு

எனினும்பச்சைநிறமண்டலத்தில்இருந்துவந்தஇடுக்கிமற்றும்கோட்டயம்மாவட்டங்களில்சி லருக்குதொற்றுஉறுதிசெய்யப்பட்டதைஅடுத்துஅந்தமாவட்டங்கள்ஆரஞ்சுமண்டலமாகஅறி விக்கப்பட்டுள்ளன முன்னதாகஇந்தமாவட்டங்களுக்குஊரடங்கில்இருந்துசிலவிலக்குகள்அளிக்கப்பட்டிருந்தநி லையில்தற்போதுஅவைவிலக்கிக்கொள்ளப்பட்டுள்ளன

கேரளாவில்இந்ததொற்றுசமூகப்பரவலாகஇதுவரைமாறவில்லைஎன்றுமுதலமைச்சர்திரு பிணராயிவிஜயன்கூறியுள்ளார்

தொற்றுபாதிப்புஎண்ணிக்கைஅதிகரித்துவருவதைஅடுத்துபரிசோதனைகளையும்தீவிர ப்படுத்தமுடிவுசெய்திருப்பதாகமாநிலசுகாதாரத்துறைச்செயலாளர்டாக்டர்ஜெயந்திரவிதெரி வித்தார் சிங்கப்பூரில்உள்ளஇந்தியர்களுக்குஅந்நாட்டுஅரசுஅளித்துவரும்ஆதரவிற்குபிரதமர்ந ரேந்திரமோடிநன்றிதெரிவித்துள்ளார் சிங்கப்பூர்பிரதமர்திரு

நரேந்திரமோடிதொலைபேசியில்ஆலோசனைநடத்தினார்